பள்ளிகள் கல்லூரிகள் திறப்பதுகுறித்து ஜூலைமாத இறுதியில் மத்தியஅரசின் அனுமதியோடு

மாநிலஅரசுகள் முடிவெடுக்கலாம் என்றும் உள்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகியநான்குமாவட்டங்களில் ஊரடங்கை நீட்டிக்கவேண்டுமென்றுதமிழகஅரசுக்குமருத்துவநிபுணர்குழுபரிந்துரைத்துள்ளது

இனிவிரிவானசெய்திகள் பிரதமர் திரு

நாட்டில் உள்ள அனைத்துவானொலிநிலையங்கள் தூர்தர்ஷன் அலைவரிசைகள் மற்றும் யூ டியூப் உள்ளிட்ட இணையதளங்களிலும் பிரதமரின் உரை இடம் பெறுகிறது

தமிழகத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

கட்டுப்படுத்தப்பட்டபகுதிகள் தவிர இதரபகுதிகளில் கடைப்பிடிக்கவேண்டியநெறிமுறைகளையும் அரசுவெளியிட்டுள்ளது தனிமைப்படுத்தப்பட்டபகுதிகளைமாவட்டநிர்வாகமேமுடிவு செய்யலாம் என்றும் மத்திய அரசுகூறியுள்ளது பள்ளிகள் கல்லூரிகள் திறப்பதுகுறித்து ஜூலைமாத இறுதியில் மத்தியஅரசின் அனுமதியோடு மாநிலஅரசுகள் முடிவெடுக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இதுகுறித்துபள்ளிநிர்வாகங்கள் மற்றும் பெற்றோர்களிடம் கருத்துகேட்கவேண்டும் என்றும் அவர்கள் தரும் கருத்துக்கள் அடிப்படையில் முடிவு எடுக்கவேண்டும் என்றும் மத்தியஅரசுகூறியுள்ளது

திரையரங்கம் உடற்பயிற்சிகூடம் நீச்சல் குளங்கள் பொழுதுபோக்கு பூங்காக்கள் மதுபானகூடங்கள் அரங்குங்கள் ஆகியவற்றைதிறப்பதுகுறித்ததேதியைமுடிவு செய்யலாம்

மத்தியசுகாதாரம் குடும்பநலத்துறைஅமைச்சகத்தின் மற்றும் வழிகாட்டுதல்களைபரிசீலித்தபின்னா்கட்டுப்பாட்டுபகுதிக்கானஎல்லையைமாவட்டநிா்வாகம் மாற்றிஅமைக்கலாம் இந்தபகுதிகளில் நோய்த்தொற்றைகண்டறியவீடுவீடாககண்காணிப்பைதீவிரப்படுத்துவது தொற்றுகண்டறிந்தால் அவர்களைதனிமைப்படுத்துவதுஉள்ளிட்டபணிகள் தீவிரமாகநடைபெறும் வெளிமாநிலதொழிலாளர்களுக்காகசிறப்பு ரயில்களை இயக்குவது

பொது இடங்கள் பணிபுரியும் இடங்கள் ரயில் பேருந்து விமானத்தில் பயணம் செய்யும் போதுகட்டாயம் முகக்கவசம் அணியவேண்டும் பொது இடங்களில் தனிநபர்இடைவெளியைதொடர்ந்துபராமரிக்கவேண்டும்

பொது இடங்களில் எச்சில் துப்புவது

இதற்காகமாநிலமற்றும் யூனியன்பிரதேசங்களில் உள்ளசட்டத்தின்கீழ் அபராதம் விதிக்கலாம்

பணியிடங்களில் தொழிலாளர்கள் பணிபுரியும் போதும் உணவு இடைவேளையின் போதும் ஷிப்டுமாறும்போதும் போதுமான இடைவெளியைதொடர்ந்துபராமரிக்கவேண்டும் உள்ளிட்டநெறிமுறைகளைமத்தியஉள்துறைஅமைச்சகம் அறிவித்துள்ளது மத்திய மாநிலஅரசுஊழியர்களின் பணியைதடுப்பதுதண்டணைக்குரியகுற்றம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகியநான்குமாவட்டங்களில் ஊரடங்கை நீட்டிக்கவேண்டுமென்றுதமிழகஅரசுக்குமருத்துவநிபுணா்குழுபரிந்துரைத்துள்ளது

எடப்பாடிபழனிசாமிமருத்துவநிபுணர்களுடன் நேற்றுஆலோசனைநடத்தினார்

சென்னையில் நோய்த்தொற்றுஅதிகம் பாதிக்கப்பட்டுள்ளமண்டலங்களில் கூடுதல் விழிப்புணர்வு தேவைஎன்றும் அவர் வலியுறுத்தினார் நோய்த்தொற்றுஅதிகரித்துவருவதுகுறித்தமக்கள் அச்சப்படத் தேவையில்லைஎன்றும் சமூக பரவலாக இது உருவாகவில்லைஎன்றும் அவர் கூறினார்

தமிழகம் முழுவதும் ஒரேமாதிரியானஊரடங்கு தேவையில்லைஎன்றும் நோய் தொற்றின் தன்மைக்குஏற்பதளா்வுகள் அறிவிக்கலாம் என்றும் நிபுணா் குழுவினா் தெரிவித்தனா் பொதுபோக்குவரத்துக்குதற்போதுசாத்தியமில்லைஎன்றும் அவர்கள் கூறினர்

ஐக்கியஅரபு எமிரேட்டில் இருந்த இந்தவிமானங்கள் இயக்கப்பட்டன தபாயில் இருந்து ஏழு விமானங்களில்கொச்சி கண்ணூர் கோழிக்கோடு திருவனந்தபுரம் ஹைதராபாத் ஆகிய இடங்களுக்குஇவர்கள் அழைத்துவரப்பட்டனர்